இரண்டு அமைச்சரவை குழுக்களை பிரதம் திரு நரேந்திர மோடி அமைத்துள்ளார்

நாடாளுமன்றத்தில் திமுக எழுப்பும் என்று அக்கட்சியின் தலைவா் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார்

நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கள் தெரிவித்திருக்கிறார் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியை இந்தியா வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது

இனி விரிவான செய்திகள் பொருளாதார வளர்ச்சி முதலீடு வேலைவாய்ப்பு ஆகியவற்றை பெருக்கும் வகையில் இரண்டு அமைச்சரவை குழுக்களை பிரதம் திரு நரேந்திர மோடி அமைத்துள்ளார் ஐந்து பேர் கொண்ட முதலீடு மற்றும் வளர்ச்சிக்கான அமைச்சரவை குழுவில் உள்துறை அமைச்சா் திரு அமித் ஷா நிதியமைச்சா் திருமதி நிா்மலா சீதாராமன் சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி ரயில்வே அமைச்சா் திரு பியூஷ் கோயல் ஆகியோா் இடம்பெற்றுள்ளனா் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டில் கவனம் செலுத்தும் வகையில் பத்து பேர் கொண்ட மற்றொரு அமைச்சரவை குழுவையும் பிரதம் ஏற்படுத்தியுள்ளார் வேளாண் அமைச்சா் திரு நரேந்திரசிங் தோமா் மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தாமேந்திர பிரதான் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோருக்கான அமைச்சா் திரு மகேந்திரநாத் பாண்டே தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அமைச்சர் திரு சந்தோஷ் கங்க்வார் வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் இந்தக் குழுவில் மத்திய அமைச்சா்கள் திரு அமித் ஷா திருமதி நிர்மலா சீதாராமன் திரு நிதின் கட்கரி ஆகியோரும் இடம்பெற்றுள்ளன் தங்களின் வாழ்வில் ஒரு பகுதியாக யோகாவை மாற்றிக் கொள்ளுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் யோகாவை பின்பற்றுவதன் மூலம் மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அனைவரும் இருக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் யோகா மூலமாக கிடைக்கும் பலன்கள் பிரமிக்கத்தக்கவை என்று சுட்டிக்காட்டியுள்ள பிரதமா் பல்வேறு ஆசனங்கள் குறித்த சிறு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்

இதுதொடர்பாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தனது துறைக்கான இணையமைச்சா்கள் முரளிதரன் ஆகியோருடன் சென்று மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு குவாம்நபி ஆசாத் ஐ நேற்று அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார்

அப்போது புதிய உறுப்பினா்கள் பதவியேற்றுக் கொள்வார்கள்

இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையக விளையாட்டரங்குகள் மற்றும் பயிற்சி நிலையங்கள் கற்றுச்சூழலுக்கு உகந்தவையாக இருக்கும் என்று மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியிருக்கிறார் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நேற்று புதுதில்லியில் மரம் நடும் நிகழ்ச்சியில் கலந்துகொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார் இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையக விளையாட்டு மைதானம் மற்றும் பயிற்சி நிலைய வளாகங்களில் நீண்டகால திட்டத்தின் அடிப்படையில் மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கும் முயற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்தாண்டு நடத்தப்பட்ட நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சா் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் இந்த தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவர்களை தொலைபேசியில் அழைத்து அமைச்சர் வாழ்த்துக்கள் தெரிவித்தார்

வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்கும் பிரச்சினையை திமுக எழுப்பும் என்று அக்கட்சியின் தலைவா் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் இதுதொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் நீட் தேர்வில் தோல்வியடைந்ததால் துக்கிட்டு தற்கொலை செய்துகொண்ட திருப்பூர் மாணவி ரிதூஸ்ரீ பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த மாணவி வைஷியா ஆகியோரின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொள்வதாக கூறியுள்ளா் ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வின்போது தேர்ச்சியடையாத மாணவிகள் சிலர் தற்கொலை செய்தகொள்வது தொடர் கதையாகி வருவதாகவும் கூட்டாட்சி தத்துவத்தின் கீழ் செயல்படும் மத்திய அரசு நீட் விவகாரத்தில் மாநில அரசின் உணர்வுக்கு மதிப்பளிப்பது அரசியல் கடமை என்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி உணர வேண்டும் என்று கூறியுள்ளார் நீட் நுழைவுத் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெற்றிருந்தால் மாணவிகளின் தற்கொலை போன்ற துயர நிகழ்வுகள் நடைபெற்றிருக்காது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு இரா முத்தரசன் கூறியிருக்கிறார் தமிழகத்தில் நிபா வைரஸ் பரவாமல் தடுக்க அனைத்து முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வௌவால்கள் மூலமாக நிபா வைரஸ் பரவுவதால் பொதுமக்கள் பழங்களை நன்கு கழுவிய பின்னரே சாப்பிட வேண்டும் என்று கூறினார்

ஹிந்தியை கட்டாயமாக திணிக்கும் நிகழ்ச்சிகள் எதுவும் நடைபெறவில்லை என்று இஸ்ரோ முன்னாள் தலைவரும் புதிய கல்வி கொள்கை தொடா்பான பரிந்துரைகளை அளிக்க மத்திய அரசால் அமைக்கப்பட்ட குழுவின் தலைவருமான திரு கஸ்துரி ரங்கன் கூறியிருக்கிறார்

ஆனால் தற்போதைய திட்டத்தில் அதில் தளா்வு அளிக்கப்பட்டிருக்கிறது என்றாா் கன்னியாகுமி மாவட்டத்தில் மேற்கு பகுதியிலான குலசேகரம் திருவட்டாறு திற்பரப்பு தக்கலை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் பரவலாக மழை பெய்துவருகிறது மலையோரப் பகுதிகளில் பெய்துவரும் மழை காரணமாக கன்னியாகுமாி மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமான பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்துவருகிறது கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி புலியூர்பள்ளப்பட்டி மாயனூர் உள்ளிட்ட இடங்களில் நேற்று மழை பெய்தது தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் மழை பெய்து வருவதால் முல்லை பெரியாறு மற்றும் வைகை அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது

வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பிரான்ஸ் துருக்கி ஆகிய நாடுகளின் வெளியுறவுத் துறை அமைச்ச்களுடன் இருதரப்பு உறவுகள் தொடர்பாக தொலைபேசியில் பேசினார் தெலுங்கானாவில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் ஆளும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி அமோக வெற்றிபெற்றுள்ளது

இந்தியா ரிசர்வ் வங்கியின் பண கொள்கை இன்று வெளியிடப்படுகிறது

சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி திருநெல்வேலி மாவட்ட வனத்துறை சார்பில் பாளையங்கோட்டை என் ஜி ஓ காலணியில் நேற்று சைக்கிள் பேரணி நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி குறித்த செய்திகள்

வெற்றிபெற்ற இந்திய அணிக்கு மத்திய அமைச்சா்கள் திரு அமித் ஷா திரு ராஜ்நாத் சிங் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் திரு கிரண் ரிஜிஜூ ஆகியோர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளன் நேற்று நடைபெற்ற மற்றொரு போட்டியில் நியூசிலாந்து

இன்று நாட்டிங்ஹாமில் நடைபெறும் போட்டியில் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் அணியை எதிர்கொள்கிறது